உள்நாட்டு விமான சேவை ஆந்திரா மேற்குவங்க மாநிலங்களைத் தவிர நாடு முழுவதும் இன்று மீண்டும் இயங்க தொடங்கியது

திட்டத்தின் மூன்றாம் கட்டம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

இன்று காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார்

அதேபோல அலாகாபாத்திலிருந்து தில்லிக்கு விமானம் ஒன்று காலை வந்தடைந்தது

ஊரடங்கு உத்தரவு காரணமாக அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன சென்னை விமான நிலையத்திற்கும் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படுகின்றன

சென்னை தவிர மதுரை கோவை திருச்சி விமான நிலையங்களுக்கும் விமான சேவைகள் தொடங்கியுள்ளன

இதில் கேரளாவிற்கு அதிகபட்ச விமானங்கள் இயக்கப்படுகின்றன சென்னை மதுரை கோவை பெங்களூரு தில்லி ஹைதரபாத் கொல்கத்தா ஸ்ரீநகர் ஆகிய இடங்களுக்கும் விமான சேவைகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் விமான பயணிகளுக்கான நிலையான நடைமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்தியா திரும்ப விரும்புவோா் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அலவலகத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேச நிர்வாகம் குடியேற்றம் தொடர்பாக புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளதாக பிரதமா் அலுவலக இணை அமைச்சா் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளாா் இதன் மூலம் கஷ்மீரில் சமத்துவம் மற்றும் ஆரோக்கியமான ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

மேற்கு பாகிஸ்தான் வால்மிகிஸ் வேற்று மதத்தினரை திருமணம் செய்த பெண்கள் பிற மாநிலங்களிலிருந்து கஷ்மீரில் பணி நிமித்தமாக தங்கியுள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்ற அவர் கூறியுள்ளார் மூன்று தலைமுறைகளாக ஜம்மு கஷ்மீரில் வாழ்ந்து வந்த மக்களின் வாழ்வுரிமை நீதி மற்றும் கௌரவம் மறுக்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றங்களை காண்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஜிதேந்திரசிங் குறிப்பிட்டார் இந்த புதிய விதிமுறைகள் எதிர்கால தலைமுறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா்

இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர் பல்பீர்சிங் சீனியர் இன்று காலமானார்

வயது மூப்பு காரணமாக பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வந்த அவா் பஞ்சாப் மாநிலம் மொகாலியில் மருத்துவமனை ஒன்றில் இன்று காலை உயிரிழந்தார் ஒலிம்பிக் போட்டியில் பங்குபெற்ற இந்திய ஹாக்கி அணியில் பல்பீர்சிங் இடம் பெற்றிருந்தபோது மூன்று முறை தங்கப்பதக்கம் வென்றது ஒலிம்பிக் இறுதி போட்டியில் ஐந்து கோல்களை அடித்து அவா் சாதனை படைத்தார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பல்பீல்சிங் ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் என்றும் அவருடைய சாதனைகள் எதிர்கால விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு பல்பீல்சிங்கின் சாதனை இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் இந்திய ஹாக்கி விளையாட்டுக்கு பெருமையை சேர்த்தவர் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மறைந்த ஹாக்கி வீரர் பல்பீர்சிங் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பல்பீர்சிங் தாய்நாட்டிற்கு பெரும் புகழையும் பாராட்டையும் பெற்றுக் தந்தவர் என்றும் மிகச் சிறந்த ஹாக்கி வீரர் என்றும் பிரதமர் தமது இரங்கல் செய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளார்